வழிகாட்டுநெறிமுறைகளைமீறிஅனுமதிக்கப்பட்டஅளவுக்குமேல்ஊ ரடங்கைத்தளர்த்தவேண்டாம்என்றுஅனைத்துமாநிலமற்றும்யூனிய ன்பிரதேசஅரசுகளைமத்தியஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது

தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

மேலும் மத்திய அரசு அனுமதி அளித்த பணிகளைத் தவிர பிற பணிகள் நடைபெறவில்லை என்பதை மாநில மற்றும்யூனியன் பிரதேச அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிற செயல்பாடுகளைப் பொறுத்தவரை ஊரடங்கு உத்தரவு கடுமையாகப் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மத்தியஅரசுவழங்கியவழிகாட்டுநெறிமுறைகளைநீர்த்துப்போகச்செய்யு ம்விதமாக அனுமதிக்கப்பட்டஅளவுக்குமேல்ஊரடங்கைத்தளர்த்தினால்அதுகடுமை யானநோய்த்தொற்றுக்குவழிவகுக்கும்என்றும்உள்துறைஅமைச்சகம்எச் சரித்துள்ளது

மாலத்தீவுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்ட இந்திய மருத்துவக் குழுவும் இந்தியாவால் அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அத்தியாவசிய மருந்துகளும் அங்கு நோய் பரவலைக் கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பங்காற்றுவதாக மாலத்தீவு அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார்

தற்போதைய சுகாதார சிக்கல்களால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் இருதரப்பு ஒத்துழைப்பின் இதர அம்சங்கள் குறித்தும் தொடர்ந்து தகவல்களை பரிமாறிக் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க இரு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்தாக அரசு செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது பிரதமர்திரு

நரேந்திரமோடி தமதுகருத்துகளைபகிர்ந்துகொண்டுவருகிறார்

இந்தநிகழ்ச்சியில்இடம்பெறவேண்டியஅம்சங்கள்குறித்துமக்கள்தங் களதுஆலோசனைகளைத்தெரிவிக்கலாம்என்றுபிரதமர்அழைப்புவிடுத்து ள்ளார்

இந்தமாநிலத்தில் பேர்தொற்றால்பாதிக்கப்பட்டிருந்துநிலையில்அவர்கள்அனைவரும்சிகிச் சைமுடிந்துகுணமடைந்துவீடுதிரும்பியுள்ளனர் மாநிலம்இந்ததொற்றுபாதிப்பில்இருந்துவிடுபட்டதுமிகுந்தமனநிறைவை யும்திருப்தியையும்அளிப்பதாகமுதலமைச்சர்திரு பிரமோத்சாவந்த்கூறியுள்ளார் இந்தத்தொற்றைத்தடுக்கவும்அதில்இருந்துவிடுபடவும்பணியாற்றும்மரு த்துவர்கள்மற்றும்சுகாதாரப்பணியாளர்களுக்குமுதலமைச்சர்பிரமோத்சா வந்த்மற்றும்மாநிலசுகாதாரத்துறைஅமைச்சர்திருவிஸ்வஜித்ராணேஆகி யோர்நன்றிதெரிவித்துள்ளனர் இந்ததொற்றில்இருந்துகோவாவிடுபட்டுள்ளநிலையில்தொடர்ந்துமுன் னெச்சரிக்கைமற்றும்தடுப்புநடவடிக்கைகள்தீவிரமாகமேற்கொள்ளப்படு ம்என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது அண்டைமாநிலங்களானகர்நாடகாமற்றும்மகாராஷ்டிராவுடனானஎல் லைகள்தொடர்ந்துமூடப்பட்டிருக்கும்என்றும்கோவாஅரசுகூறியுள்ளது

இந்தமாநிலத்தில்இருவருக்குதொற்றுஉறுதிசெய்யப்பட்டுசிகிச்சைபெற் றுவந்தனர் தற்போதுசிகிச்சைக்குப்பின்அவர்கள்இருவருக்குமேதொற்றுஇல்லைஎன பரிசோதனைமுடிவுகள்வந்துள்ளன

ஹர்தீப்சிங்புரிமீண்டும்திட்டவட்டமாகக்கூறியுள்ளார்